தேசிய வாக்காளர் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது

இதையொட்டி குடியரசுத்தலைவர் திரு

குடியரசுத்தலைவரின் உரையை அகில இந்திய வானொலி மற்றும் தூர்தா்ஷனின் அனைத்து நிலையங்களும் அஞ்சல் செய்யும் இதனை தொடர்ந்து ஆங்கிலத்திலும் அவரது உரை இடம்பெறும்

குடியரசு தின விழாவை ஒட்டி புதுதில்லி ராஜ்பாத்தில் நடைபெறும் வண்ணமிகு நிகழ்ச்சியில் குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றிவைத்து முப்படைகளின் ராணுவ அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்கிறார்

இவ்விழாவின் சிறப்பம்சமான குதிரை படை காலாட் படை கடற்படை துணை ராணுவப்படை எல்லை பாதுகாப்பு படை உட்பட ஏணைய இணை படைகளின் சீர்மிகு அணிவகுப்பும் இடம்பெறுகிறது முதல் முறையாக குடியரசு தின விழா அணிவகுப்பு இந்திய ராணுவ படை பிரிவின் லெப்டினன்ட் பாவனா கஸ்தூரி என்ற வீராங்கணையின் தலைமையில் நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது

முப்பைடைகளின் திறனை எடுத்துரைக்கும் ஏவுகணைகளும் நவீன ரக போர்விமானங்களும் பீரங்கிகளும் அணிவகுப்பில் காட்சிபடுத்தப்படுகின்றன இவ்விழாவின் ஒருபகுதியாக விமான படையினரின் வான் அணிவகுப்போடு வான்வெளி சாகசங்களும் இடம்பெற உள்ளன

நாட்டின் பல்வேறு மாநிலங்களை சோ்ந்த ஆயிரக்கணக்கான பள்ளி கல்லுாரி மாணாக்கர் பங்கேற்கும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற உள்ளன

இக்கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் ஊராட்சி நிர்வாகம் பொது நிதி செலவினம் திட்ட அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன

நரேந்திரமோதியை புதுதில்லியில் சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார் உயர்மட்ட பிரதிநிதிகள் அளவிலான இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பு பிராந்திய பரஸ்பர நலன் சாா்ந்த சா்வதேச பிரச்சனைகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது

இரு நாடுகளிடையே வணிகத்தை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்டு இந்த மாநாடு நடைபெறுகிறது

ராக்கெட் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை அடுத்து மாணாக்கர் உருவாக்கிய கலாம் சாட் செயற்கைகோள் புவி சுற்றுப்பாதையில் நிலை நிறுத்தப்பட்டதாக அவர் மகிழ்ச்சி தெரிவித்திருக்கிறார்

மியூசிக் வாய்ஸ் சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான ஸ்ரீதியாகராஜர் சுவாமிகள் முக்தியடைந்த புஷ்ய பகுள பஞ்சமி தினமான இன்று காவிரி ஆற்றங்கரையில் றீதியாகராஜர் சமாதி அருகே பிரபல கர்நாடக இசைக்கலைஞர்கள் ஒருங்கிணைந்து கனராக பஞ்சகத்தில் அமைந்த பஞ்சரத்ன கீர்த்தனைகளை இசைத்து தியாகையருக்கு அஞ்சலி செலுத்தினர்

ஏராளமான இசைக்கலைஞர்கள் தியாகராஜர் கீர்த்தனைகளை பாடினார்கள்

இந்நாளையொட்டி அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் கல்லூரிகளில் வாக்காளர் உறுதிமொழி ஏற்கப்பட்டது

விழுப்புரத்தில் ஆட்சித்தலைவர் திரு

நீலகிரி மாவட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி இன்னசண்ட் திவ்யா தலைமையில் வாக்காளர் தின உறுதிமொழி ஏற்கப்பட்டது

சிவகங்கை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் தேர்தல் தகவல் மையத்தை ஆட்சித்தலைவர் திரு

வாக்காளர் தினம் திண்டுக்கல் திண்டுக்கல் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியலில் புதிதாக இளைஞர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இடம்பெற்றிருப்பதாக ஆட்சித்தலைவர் திரு

்பிரான்சின் லூக்காஸை எதிர்கொள்கிறார்